இந்த நோய் தொற்றினால் பாதிக்கப்பட்டு குணமடைவோரின் எண்ணிக்கை தமிழகத்தில் தொடா்ந்து அதிகரித்து வருவதாக உணவு அமைச்ச் திரு காமராஜ் கூறியுள்ளார் நகர்புற கூட்டுறவு வங்கிகளை ரிசா்வ் வங்கியின் அதிகார வரம்பிற்குள் கொண்டுவர மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது

இது தொடர்பாக காணொலி காட்சி வாயிலாக மாவட்ட ஆட்சியர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டு அவர் பேசினார்

மாவட்டந்தோறும் அமைச்சா்கள் மற்றும் இதற்கான சிறப்பு அதிகாரிகள் இப்பணிகளை ஆய்வு செய்து வருகின்றனர் தீவிர ஊரடங்கு செயல்பாட்டில் உள்ள சென்னையில் கண்காணிப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன கோடம்பாக்கத்தில் இப்பணிகள் குறித்து அய்வு மேற்கொண்ட உணவு அமைச்சா் திரு காமராஜ் பின்னா் செய்தியாளா்களிடம் பேசினாா்

பின்னா் செய்தியாளா்களிடம் பேசிய அவர் திருவிக நகரில் இந்த நோய் தொற்றின் தாக்கம் குறைந்துள்ளதாகக் கூறிளார் இந்த குடிசை மாற்று வாரிய சிறப்புப் பிரிவில் பல்வேறு வசதிகள் ஏறப்டுத்தப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் நான்கு அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரியின் மேற்பார்வையில் இது செயல்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார் இந்த நோய் தொற்று பரவலை கட்டுப்படுத்துவதற்காக மருத்துவா்கள் மருத்துவசாா் பணியாளர்கள் மற்றும் செவிலியர்கள் தீவிரமாக பணியாற்றி வருவதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார் தீவிர ஊரடங்கினை பொதுமக்கள் முழுமையாக கடைபிடிக்க வேண்டுமென்றும் அமைச்சர் கேட்டுக் கொண்டார்

ஊரிய முறையில் சிகிச்கை அளிப்பதற்குத் தேவையான அனைத்து வசதிகளும் இதில் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் கூறினார் சிவகாசியில் பால்வளத்துறை அமைச்சர் திரு ராஜேந்திரபாலாஜி நோய் தொற்று தடுப்புப் பணிகள் குறித்து ஆய்வு மேற்கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசினார் இந்த நோய் தொற்றை கட்டுப்படுத்துவதற்கு அனைத்து துறையினரும் ஒருங்கிணைந்து பாடுபட்டு வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் இந்த நோய் தொற்று பரவலை கட்டுப்படுத்தும் நோக்கில் மதுரை மாநகராட்சி மற்றும் அதனை கற்றிபுள்ள பகுதிகளில் தீவிர ஊரடங்கு செயல்பாட்டிற்கு வந்துள்ளது இதன் காரணமாக முக்கிய சாலைகள் வெறிச்சோடி காணப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

இதனைத் தொடர்ந்து அரசு மருத்துவமனை கூட்டரங்கில் மருத்துவர்களுடன் விரிவாக அவர் ஆலோசனை மேற்கொண்டார் தேனி மாவட்டத்திற்கு உட்பட்ட நகராட்சி பகுதிகளில் மட்டும் இன்று மாலை ஆறு மணி முதல் தீவிர ஊரடங்கு செயல்பாட்டிற்கு வந்துள்ளது நோய் தொற்று பரவலை கட்டுப்படுத்தும் வகையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட நிர்வாகம் கூறியுள்ளது ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் ஆயிரம் குடும்பங்களுக்கு மளிகைப் பொருட்களை பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் இன்று வழங்கினார் அரியலூரில் மாற்றுத்திறனாளிகளுக்கான நிவாரண உதவியை அரசு தலைமை கொறடா திரு ராஜேந்தின் பயனாளிகுளுக்கு வழங்கினார்

ஐந்து லட்சத்திற்கும் மேற்பட்ட வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் காவல்துறை கூறியுள்ளது

இன்று புதுதில்லியில் பிரதமா் திரு நரேந்திரமோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்ர்வைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது

முத்ரா திட்டத்தின்கீழ் குறைந்த தொகை கடனுதவி பெற்றவர்களுக்கு இரண்டு சதவீத வட்டி மானியம் வழங்குவதற்கும் இக்கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டது கால்நடை கட்டமைப்பு மேம்பாட்டு நிதியத்தை ஏற்படுத்துவதற்கும் இக்கூட்டத்தில் அனுமதி அளிக்கப்பட்டது இந்த நிதியத்தின் மூலம் தகுந்த பயனாளிகளுக்கு மூன்று சதவீத வட்டி மானியம் வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது

தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் சம்பவத்தில் உயிரிழந்து தந்தை மகன் குடும்பத்திற்றகு தலா பத்து லட்சும் நிவாரண உதவி வழங்கப்படும் என்ற முதலமைச்சா் அறிவித்துள்ளாா் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் அக்குடும்பத்திற்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ள முதலமைச்சா் குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை வழங்கப்படும் என்றும் கூறியுள்ளாா் இந்த பிரச்சினை தொடர்பாக உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளை பிறப்பிக்கும் உத்தரவின் அடிப்படையில் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் முதலமைச்சர் கூறியுள்ளார்